தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு போனஸ் அறிவித்துள்ளது

வடக்கு சிரியாவில் துருக்கியின் தாக்குதலை அடுத்து அந்நாட்டிற்கு ரானுவத்திற்கு தேவையாள ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கைக்கு தடை விதிக்க பிரிட்டனும் ஸ்பெயினும் முடிவு செய்துள்ளன

உலக கோப்பை கால்பந்து தகுதி கற்றப்போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயாள ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் பண்டிகை காலங்களையொட்டி வெங்காயம் பருப்பு சமையல் எண்ணெய் மற்றும் எண்ணெய் வித்துகளின் மொத்த மற்றும் சில்லரை விற்பனையார்கள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியாளர்கள் ஆகியோருடன் விவாதிக்க வழக்கமான கூட்டங்களை நடத்துமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நுகர்வோர் விவகார செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இது தொடர்பான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தில்லியில் உயர் காவல்துறை அதிகாரி தலைமையில் கூட்டங்கள் நடத்தப்பட்டு அப்பகுதிகளில் சரக்குகளை பதுக்குவோர் குறித்து கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது வரும் டிசம்பர் மாதம் வரை இக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உத்திரபிரதேசம் ஹரியானா பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் காய்ந்த பயிர்களை எரிப்பதால் ஏற்படும் காற்று மாசு குறித்த அறிக்கையை தினசரி அடிப்படையில் அளிப்பதற்கு பிரதிநிதி ஒருவரை நியமிக்குமாற அம்மாநில அரசுகளுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது காற்று மாகவினால் தில்லி உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கு கவாச கோளாறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது

இது குறித்த வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ஆதர்ஸ் குமார் கோயல் பயிர் கழிவுகளை முறையாக எரிப்பதற்கு தேவையாள உபகரணங்கள் விவசாயிகளுக்கு இதுவரை வழங்கப்படாதது குறித்து அதிருப்தி தெரிவித்தார்

ரயில் நிலையங்களில் சரக்குகளை ஏற்றி இறக்கும் போது ஏற்படும் மாசுகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரயில்வே துறையை தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தியுள்ளது உத்திரபிரதேசம் மாநிலம் ஃபைசாபாத் ரயில்வே கிடங்கில் சரக்குகளை கையாளும்போது மாசு ஏற்படுவதாக கூறி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இவ்வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ஆதர்ஷ் குமார் ரயில் நிலைய வளாகங்களில் மாசு ஏற்படுவது குறித்து அதிருப்தி தெரிவித்தாா் ஐஎன்எக்ஸ் மீடியா சட்ட விரோத பண பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தில்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி திரு அஜய் குமார் குஹார் திரு சிதப்பரத்தை அமலாக்த்துறை இன்று விசாரிக்கவும் தேவைப்பட்டால் கைது செய்யவும் அனுமதி வழங்கினார்

ஊடக துறைகளில் சர்வதேச அளவிற்கு மாணவர்கள் திறனை வளர்த்துக்கொள்ளும் வகையில் இப்பயிற்சி மையங்கள் அமைக்கப்படவுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே கூறியுள்ளார் வெளியுறவு இணையமைச்சர் திரு முரளிதரன் ஐக்கிய அரபு எமிரேட் நாட்டிற்கு இரண்டு நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார் அபுதாபியில் நடைபெறவுள்ள அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார்

தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு போனஸ் அறிவித்துள்ளது இதன்படி குறைந்தபட்சம் எட்டு புள்ளி முன்று முன்று சதவீதம் போனஸ் வழங்கப்படுவதாகவும் பொதுத்துறை நிறுவனங்களில் லாப நஷ்ட அடிப்படையில் கணக்கிடப்பட்டு கருணைத் தொகை சேர்த்து வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது

இதேபோல் அரசின் பல்வேறு துறைகளுக்கும் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் துத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அளமச்சர் திரு கடம்பூர் ராஜூவுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார் இந்த மருத்துவமனையில் இரண்டு பேருக்கு டெங்கு அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் சென்னை காஞ்சிபுரம் திருவாருர் வேலூர் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவில் உள்ளதாகவும் அவர்கள் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் டெங்கு காய்ச்சல் குறித்து பொது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் பருவ மழையால் ஏற்படும் நோய்கள் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்தார் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலின் வாக்குப்பதிவு நாளன்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது

மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலின் வாக்குப் பதிவு நாளிலும் அதற்கு முந்தைய நாளும் உரிய அமைதி இன்றி செய்தி தாள்களில் விளம்பரம் செய்ய அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் உள்ள ஊடக தணிக்கை மற்றும் கண்காணிப்பு குழவின் சான்றிதழ் பெற்ற பிறகே விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்று கூறியுள்ளது கடந்த காலங்களில் தவறான முறையில் விளம்பரம் செய்யப்பட்டதாக வந்த புகாரை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது

வடக்கு சிரியாவில் துருக்கியின் தாக்குதலை அடுத்து அந்நாட்டின் ரானுவத்திற்கு தேவையான ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கைக்கு தடை விதிக்க பிரிட்டனும் ஸ்பெயினும் முடிவு ஆயுதங்களை செய்துள்ளன

இதேபோன்ற முடிவை ஸ்பெயினும் ஸ்வீடனும் மேற்கொண்டுள்ளன

இதுவரை இப்பொறுப்பு வகித்த திருமதி ரினா ரே அவருடைய முந்தைய பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

எவ்வித கட்டணமும் இன்றி அம்மாநில மக்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று காஷ்மீர் மண்டல ஆணையர் திரு பஷீர் அகமது கான் தெரிவித்துள்ளார் இதற்கான இடம் மற்றும் பிற அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதற்கான முழு பட்டியலும் பி எஸ் என் எல் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது தொலைபேசி அலுவலகம் அமைப்பதற்காள நடவடிக்கைகள் இன்று தொடங்கும் என்றும் திரு பஷிர் அகமது தெரிவித்தார் கான் உலக கோப்பை கால்பந்து தகுதி குற்றுப்போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன

மலேசியாவில் நடைபெற்று வரும் இத்தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது